முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்தது

தேர்தல் நடைபெறுகிறது

இந்தியா ஸ்வீடன் அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இலங்கை தமிழா்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தாா் ஜனநாயகத்தில் கருத்துக்களைத் தெரிவிப்பதற்கு உரிமை உண்டு என்றும் அஹிம்சை வழியிலான போராட்டங்களுக்கு தடையில்லை என்றும் முதலமைச்சா் குறிப்பிட்டாா் தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என்றார் தோ்தல் தொடா்பான வழக்குக்கும் அரசுக்கும் தொடா்பில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமலுக்களை விலக்கிக் கொள்வதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்தது

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதுகளை மாநில அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் விழாவில் பேசிய மத்திய அமைச்சள் திரு தோமா் நாட்டின் வளர்ச்சியில் கிராமப்பகுதிகளும் பங்கேற்கும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகக் கூறினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நகர்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை விரிவுபடுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் உற்பத்தியை பெருக்குவதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு உரிய விழிப்புணா்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் உயர்கல்வித் துறையில் தமிழகம் முதன்மை பெற்றுள்ளதாக மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ள உயர்கல்வி தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று உதகமண்டலத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கிராமங்களுக்கு அவர்கள் களப் பயணமாக செல்ல துணைவேந்தர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார்

இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புதுதில்லி சென்றுள்ளார் மத்திய ஆயுத காவல்படையினருக்கு வருடத்திற்கு நூறு நாட்கள் விடுமுறை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான திட்டம் குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மத்திய பாதுகாப்புப் படையான எஸ் எஸ் பி யின் நிறுவனநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையும் பாதுகாப்பதில் இந்த படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லையை பாதுகாப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்த படை வீரர்ககளுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா கூறினார் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிா்மலா கீதாராமன் இன்று தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் எளிமையான வகையில் வா்த்தகம் செய்வதற்கும்

புதுதில்லியில் மருத்துவ மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர்

எந்த ஒரு பிரச்சினைக்காகவும் கல்வி நிறுவனங்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார்

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌவ்பே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்படுகின்றன வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்மை மத்திய அரசு ஐந்து வட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி சுகாதாரம் வேளாண் ஊரக வளர்ச்சி ஆகிய துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமானப்பணிகளை தொடங்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தின்தான் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ளதாக மாநில காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் பாதுகாப்புக்கென்று தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ள காவலன் செயலியை பத்து லட்சம் பேர்தான் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் மகளிர் அனைவரும் இந்த செயலியை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கான தேனீ வளர்ப்பு மற்றும் நர்சரி காா்டன் திட்டங்களை சிறைத்துறை டி ஐ ஜி திரு பழனி இன்று தொடங்கி வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கைதிகளின் மன அழுத்தம் குறைவதற்கு இதுபோன்ற திட்டங்கள் பலனளிக்கும் என்றார்

தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மாலத்தீவு கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடற்படை தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் நான்கு நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார் இன்று அவர் இலங்கையின் கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் பியால் டி சில்வாவை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து ஆவோசனை மேற்கொண்டாா் மாவட்ட செய்திகள் வேலூரை அடுத்த அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில ்பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்குத் தேவையான ரசாயன உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு பிரவின் நாயர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்பபு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இளைஞா்களுக்கான தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் ஏனாத்தூரில் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி துப்புரவு பணியாளா்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரில் நடைபெற்ற விதைப்பந்து விழாவில் மாணவிகள் மற்றும் தன்னார்வல்கள் கலந்து கொண்டு ஒரு லட்சம் விதைப் பந்துகளை தயார் செய்தனர் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் மண் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அம்மாவட்ட வேளாண்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்கியது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் கொல்கத்தாவில் இன்று தொடங்கியது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது